செலுத்துவதற்குவிரிவானஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகமத்தியசுகாதாரத்துறைஅமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார்

அமைச்சர் திருகாமராஜ் கூறியுள்ளார்

மழைக்குவாய்ப்புள்ளதாகவானிலைஆய்வு மையம் கூறியுள்ளது ஜ பிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னைஅணி இன்று பஞ்சாப் அணியைஎதிர்கொள்கிறது

தடுப்பு மருந்துக்கெனநிபுணர்குழுஒன்றுஅமைக்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் தடுப்பு மருந்துபணிகளில் ஏற்பட்டுள்ளமுன்னேற்றம் குறித்து இக்குழவிரிவாகஆய்வு செய்துவருவதாகவும் அவர் தெரிவித்தார்

இந்தநோய் தொற்றுதடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ளமுன்களபணியாளர்கள் இணைநோய் உள்ளவர்கள் மற்றும் வயதானவர்களுக்குமுதலில் தடுப்பு மருந்துகிடைப்பதுஉறுதிசெய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இதுகுறித்தவிவரங்களைமாநிலஅரசுகள் இம்மாத இறுதிக்குள் தெரிவிக்குமாறுகோரப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் நாட்டுமக்கள் அனைவருக்கும் பாதுகாப்பானதடுப்பு மருந்துகிடைப்பதைமத்தியஅரசுஉறுதிசெய்யும் என்றும் அவர் தெரிவித்தார் மருந்துகண்டுபிடிக்கப்படும் வரைமுகக்கவசம் கடுப்பு அணிவகு கனிநபர் இடைவெளியைபின்பற்றுவதுஉள்ளிட்டஅரசின் நெறிமுறைகளைஅனைவரும் முழுமையாகபின்பற்றவேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார் அரசுநடவடிக்கைகளினால் மட்டுமே இந்தநோய் தொற்றுக்குஎதிானபோராட்டத்தில் வெற்றிபெறமுடியாதுஎன்றுகூறியஅவர் அரசுக்குபொதுமக்கள் அளிக்கும் ஒத்துழைப்பைபொறுத்தேவெற்றியைஉறுதிசெய்யமுடியும் என்றார் இதனைகருத்தில்கொண்டு

பரிசோதனைகளின் எண்ணிச்கைஅதிகரிக்கப்பட்டதன் காரணமாக நோய் தொற்றுபரவல் குறைந்துவருவதாகவும் மத்திய அரசுகூறியுள்ளது

கோவைமாவட்டம் வேடப்பட்டிபேரூராட்சியில் மாநிலஅரசின் நலத்திட்டஉதவிகளைபயனாளிகளுக்கவழங்கிஅவர் பேசினார்

காவிரிடெல்டாமாவட்டங்களில் நெல் கொள்முதல் நடவடிக்கைகள் முழு வீச்சில் தொடங்கியுள்ளதாகஉணவு அமைச்சர் திருகாமராஜ் கூறியுள்ளார் நாகையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறுகூறினார்

இதனைஒட்டிஈரோடுமாவட்டம் சென்னிமலையில் உள்ள அன்னாரதுநினைவிடத்தில் வைக்கப்பட்டிருந்ததிருவுருவப்படத்திற்குமாநிலஅமைச்சர்கள் திருகருப்பணன் திருஉடுமலைராதாகிருஷ்ணன் ஆகியோர் மாலைஅணிவித்துமரியாதைசெலுத்தினர்

இதனையொட்டி தர்மபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் உள்ளஅன்னாரதுநினைவிடத்தில் மாநிலஅமைச்சர் திருகேபிஅன்பழகன் மாலைஅணிவித்துமரியாதைசெலுத்தினார்

இன்று பஞ்சாபில் பேரணிஒன்றில் கலந்துகொண்டுஅவர் பேசினார்

குடிமைப்பணிமுதல்நிலைதேர்வுகள் இன்றுநடைபெற்றன

மேமாதம் நடைபெறவிருந்த இந்ததேர்வுகள் கோவிட் ஒத்திவைக்கப்பட்டு தற்போதுநடத்தப்பட்டுள்ளது

மன்னார்வளைகுடாபகுதிகளுக்குசெல்லும் மீனவர்ள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் அறிவறுத்தப்பட்டுள்ளனர் ஐ பிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னைஅணி இன்று பஞ்சாப் அணியைஎதிர்கொள்கிறது தபாயில் நடைபெறவுள்ள இப்போட்டி இன்றிரவு ஏழரைமணிக்குதொடங்குகிறது